மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது

மறுநாள் நடைபெற உள்ள பேச்சு வார்த்தையில் கலந்து கொள்வதற்காக சிங்கப்பூர் சென்றடைந்தனா்

விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளிடையே பரஸ்பர தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு ஒற்றமையுடன் செயல்பட்டு பொருளாதார வளர்ச்சி கண்டு பிற நாடுகளின் இறையான்மைக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

நாடுகளுடன் தொடர்பு என்பது புவியியல் ரீதியில் மட்டுமல்லாமல் மக்களுக்கும் இடையிலும் ஏற்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த தொடர்புகளால் மட்டுமே பிராந்தியத்தின் பொருாளதார வளர்ச்சி காண முடியும் என்று அவர் தெரிவித்தார் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு என்பதற்கு ஆப்கானிஸ்தான் எடுத்துகாட்டாக உள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமா் அந்நாட்டு அதிபா் திரு அஸ்ரப் காளியின் அமைதி முயற்சியை பாராட்டினாா்

இந்த உச்சி மாநாட்டில் பேசிய சீன அதிபர் திரு ஜிய் பிய் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் கூட்டு திட்டங்களை செயல்படுத்த மூவாயிரம் கோடி யுவான் கடனுதவி அளிப்பதாக தெரிவித்தாா் தலைவர்களின் உரைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராட வேண்டுமென்று உறுதி பட தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினை வாதம் ஆகியவற்றக்கு எதிராக ஐநா சபையின் ஒத்துழைப்புடன் தீவிர முயற்சிகளை ஒன்றுபட்டு மேற்கொள்வது என உறுதி எடுத்துக் கொள்ளப்பட்டது இருப்பினும் இந்த கூட்டு பிரகடனத்தில் எந்த தீவிரவாத இயக்கத்தின் பெயரும் குறிப்பிடபடவில்லை ஷாங்காய் உச்சி மாநாட்டை அடுத்து பிரதமா் திரு நரேந்திரமோடி கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மங்கோலியா ஆகிய நாடுகளின் அதிபா்களை தனித்தனியே சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்தினார் சீனாாவில் தமது பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு பிரதமர் இந்தியா புறப்பட்டார்

வருவாய் நிதி சேவைகள் பொருளாதார விவகாரங்கள் வேளாண்மை வர்த்தகம் சிவில் விமானபோக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் இணை செயலாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் இந்த வரவேற்கப்படுகின்றன மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சி துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இவா்கள் தவிர மாநில அரசுகள் மற்றும் யூளியள் பிரதேசங்களில் இதே பொறுப்பில் பணிபாற்றபவா்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டு முதல் ஐந்தாண்டு வரை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும்

இணை செயல் பதவி என்பது அரசின் கொள்கைகள் மற்றும் பல்வேறு திட்டங்களில் முக்கிய பங்கு வகிப்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக இந்த பதவிக்கு மத்திய பணியாளர் தேர்வாணயத்தின் தேர்வுகள் மூலம் பணிநியமனங்கள் நடைபெறுவது வழக்கமாகும்

குப்வாரா மாவட்டம் எல்லை கட்டுபாட்டு கோட்டருகே கெரான் என்ற இடத்தில் இந்த ஊடுருவல் முயற்சி நடந்தது ஏராளமான ஆயுதங்களுடன் வந்த தீவிரவாதிகள் எல்லையில் ஊடுருவ முயன்றதை கண்ட பாதுகாப்பு படையின் அவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக பாதகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் எல்லை பகுதியில் ரோந்து மேற்கொண்ட பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் சுட்டதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் உயிரிழந்த தீவிரவாதிகள் வைத்திருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உச்சநீதிமன்ற நீதிபதி நியமன விவகாரத்தில் மறுபரிசீலனை செய்யுமாறு கோறும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்துள்ள காங்கிரஸ் கட்சி மீது மத்திய அமைச்சா் திரு அருண்ஜெட்லி குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள திரு ஜெட்லி கடந்த காலங்களிலும் உச்ச நீதிமன்றத்தில் பரிந்துரைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் உத்தரகாண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கே எம் ஜோசுப்பை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்திருந்தது இதனை ஏற்க மறுத்த மத்திய அரசு பரிந்துரையை உச்சநீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பியது இது குறித்து மீண்டும் அரசி வலியுறுத்த உச்சநீதிமன்ற கொலிஜியம் முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டது எனினும் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசை கொலிஜியம் இது வரை அனுகவில்லை இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் விமர்சனத்தை திரு அருண்ஜெட்லி குறைகூறியுள்ளார் தலைநகர் தில்லி உள்ளிட்ட வட இந்தியாவின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றம் வீசக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேஷம் ஜார்கண்ட் சத்தீஷ்கர் தில்லி ஆகிய மாநிலங்களின் பல இடங்களில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது வெப்பநிலை குறைந்திருந்தது

அரபிக்கடலில் சீற்றத்துடன் கூடிய அலைகள் ஏற்படும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது வட மாநிலங்களின் பல பகுதிகளில் நேற்று கடும் புழுதி புயலுடன் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பிரசவ கால இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதற்கு உலக ககாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது

இந்தியாவில் பல்வேறு நடவடிக்கைகளால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக உலக ககாதார அமைப்பின் தென் கிழக்கு ஆசியாவுக்கான பிராந்திய இயக்குநர் பூனம் கேத்ர பால்சிங் கூறியுள்ளார் இந்தியாவின் இந்த இறப்பு விகிதம் உலக அளவில் உள்ள விகிதத்தை விட குறைவானது என்று அவா கூறியுள்ளார் பேறுகால மருத்துவ சிகிச்சைகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய மகளிரின் கல்வியறிவு அதிகித்திருப்பது ஆகியவற்றால் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதே பிரசவ கால இறப்பு விகிதம் குறைந்துள்ளதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார் தலைநர் இம்பாலுக்கு அருகே உள்ள லங்கோல் தாருள் கிராமத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் இந்த தப்பாக்கி குடு நடைபெற்றது இதில் ஒருவர் உயிரிழந்தார் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் துப்பி ச சென்றுவிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டடுள்ளனர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அமெிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்ப் வடகொரிய தலைவர் திரு கிம் ஜாங் உன் ஆகியோர் இன்று சிங்கப்பூர் சென்றடைந்தனர் மாலையில் சிங்கப்பூரை அடைந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணன் வரவேற்றார் முன்னதாக வடகொரிய தலைவருக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டது இரு தலைவர்களுக்கும் இடையிலாள வரவாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பு சிங்ப்பூரில் உள்ள சென்டோசா தீவில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது வடகொரியா அணு ஆபுதங்களை கைவிடுவதற்கு இந்த சந்திப்பு வழி வகுக்கும் என அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்குள்ளது

பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சாளா்கள் அபாரமாக பந்து வீசி இந்தியாவின் ஸ்கோரை கட்டுப்படுத்தினா்

நான்கு நாடுகள் பங்கேற்கும் கண்டங்களுக்கு இடையிலான கால்பந்து கோப்பை இறுதி போட்டியில் இந்தியா கென்யாவை எதிா்த்து விளையாடுகிறது

லீக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் புள்ளிகள் பட்டியவில் முதலிடத்தில் உள்ள இந்திய கென்ய அணிகள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன